நரேந்திர மோடி அசாம் மாநிலம் கோக்ரஜார் சென்றடைந்தார்

பட்ஜெட் அமையும் என்று துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் போடோ உடன்பாடு கையெழுத்தாளதை கொண்டாடுவதற்காக அஸ்ஸாம் மாநிலம் கோக்ரஜாரில் இன்று நடைபெறும் விழாவில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு சென்றடைந்தாா்

இந்த உடன்பாட்டினையும் பிரதமரின் வருகையையும் வரவேற்கும் விதமாக நேற்று அனைத்து போடோ மாணவர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இருசக்கர வாகன பேரணியை நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் மற்றும் மாநில அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர்

ஜம்மு காஷ்மீரில் முன்னாள் முதலமைச்சா்கள் உமா் அப்துல்லா மற்றும மெஹபுபா முக்தியை பொது அமைதி சுட்டத்தின் கீழ் அம்மாநில நிர்வாகம் கைது செய்துள்ளது இத்தொடர்பான உத்தரவு நேற்று மாலை பிறப்பிக்கப்பட்டதாக அதிகாரபூர்வ வட்டாரங்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தன தேசிய மாநாட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் அலி முஹமது சாகர் மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சியின் மூத்த தலைவர் சர்தஜ் மதனி ஆகியோரும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆதாரபூர்வ வட்டாரங்கள் கூறியுள்ளன

நிர்பயா வழக்கில் தில்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு தூக்கல் செய்துள்ள முறையீட்டு மனுவை இன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது நீதிபதிகள் என்

ரமணா சஞ்சீவ் கண்ணா மற்றும் கிருஷ்ணா முராரி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை இன்று விசாரிக்கும் விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் கடந்த புதன் கிழமையன்று நிராகரித்தது

தில்லி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி மனுக்களை திங்கட்கிழமை விசாரிப்பதாக உச்சநீதிமன்ற அமர்வு கூறியுள்ளது நீதிபதிகள் எஸ் கே கவுல் மற்றும் ஜே எம் ஜோசம் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்து கொண்ட போது அறிவிப்பை வெளியிட்டது இந்த மலுக்களை தில்லி நீதிமன்றத்தில் ஏன் தாக்கல் செய்யக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்

இவர்கள் அளைவரும் இந்திய திபெத் எல்லைப் பகுதியில் மருத்துவ பரிசோதனை மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தில்லி அரசின் மூத்த அதிகாரியான கோபால் கிருஷ்ண மாதவை மத்திய புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகள் இன்று கைது செய்தனர் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டபோது நேரடியாக அவர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இத்தொடர்பாக திரு மாதவ் நேற்று மாலை சிபிஐ தலைமையகத்தில் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டாள் இத்தொடர்பாக டுவெட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள தில்லி மாநில துணை முதலமைச்சர் திரு மணீஸ் சிசோடியா ஊழல் வழக்கில் சரக்கு மற்றும் சேவை வரி ஆய்வாளா் முறைகேட்டில் ஈடுபடும் போது கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார் தமது அமைச்சகத்தில் அந்த அதிகாரி சிறப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரியின் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் சிபிஐ க்கு வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் கிராமப்புற பொருளாதாரம் விவசாயம் என அனைத்து துறைகளின் வளா்ச்சிக்கு ஏற்ற அம்சங்கள் கொண்டதாக வரவிருக்கும் மாநில பட்ஜெட் அமையும் என்று துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றிற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் விரும்பும் வகையில் இந்த பட்ஜெட் இருக்கும் என்றார் இளைஞா் சக்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக திகழ்கிறது என்று தமிழக துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீா் செல்வம் தெரிவித்துள்ளாா்

இதன் இறுதி நாள் நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் பழங்குடியின இளைஞர்கள் தங்கள் பாரம்பரிய அறிவு மூலம் பல்வேறு நுணுக்கமான திறன்களை பெற்றிருப்பதாகவும் அவர்கள் தவறான வழிகாட்டுதல்களுக்கு ஆளாகாமல் தங்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற பாதைகளை வகுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பழங்குடியின நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதாக அவர் கூறினார் தில்லி சுட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு நாளை வாக்குபதிவு நடைபெறுகிறது

தேர்தலையொட்டி காவல்படை மற்றம் மத்திய ஆயுத காவல்படை பிரிவுகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுத்தப்பட்டுள்ளன சிறப்பு அஞ்சல் வாக்கு வசதி மூத்த குடிமக்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்துச்செல்ல வாகன வசதி போன்றவற்றுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக தில்வி மெட்ரோ ரயில் சேவை நாளை காலை நான்கு மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலை முடிவடைந்தது பிஜேபி காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி ஆகியன தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தன பிரச்சாரம் அனைத்தும் குடியுரிமை திருத்தச்சட்டம் வேலைவாய்ப்பின்மை சுற்றுச்சூழல் மாசு தாய்மையான காற்று போன்ற பிரச்சினைகளை மையப்படுத்தி அமைந்திருந்தன இலங்கை பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே இந்தியாவில் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் தமது பயணத்தின்போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சு நடத்துகிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் அவர் சந்திக்கிறார் குடியரசு தலைவர் மாளிகையில் அவருக்கு நாளை பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது இருதரப்பு விவகாரஙகள் குறித்து அவர் தலைவா்களுடன் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஏமனில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலில் அல்கொய்தா தலைவர் காசிம் அல் ரிமி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபா் திரு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளாா் அரபு நாடுகளில் அல்கொய்தா அமைப்பை விரிவுப்படுத்தும் பணிகளில் காசிம் அல் ரிமி ஈடுபட்டதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவே இந்த அமைப்பு செயல்பட்டதாக அவர் கூறினார் உலகளவில் பயங்கவாத செயல்களில் ஈடுபடும் அல்கொய்தா அமைப்பின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்கா அடுத்துவரும் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக ரிமி மீதான தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார்

டிரம்பின் நேரடி பார்வையில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக அதிபர் உறுதிபடுத்தினார் அல்கொய்தா அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டதை உறுதி செய்த அவர் தாக்குதல் தொடர்பான கூடுதல் விபரங்களை தெரிவிக்கவில்லை

கடந்த அக்டோபரில் அமெரிக்க படைகள் ஐஎஸ் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் தலைவர் அபுபக்கா் அல் பக்தாரி மீது தாக்குதல் நடத்தினா் இந்தாண்டு ஜனவரியில் ஈரானின் தளபதி காசிம் கலைமான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது

கரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டதற்காள அடையாளம் இதுவரை ஜப்பானில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் வெளிநாடுகளில் இருந்து வந்த அனைவரும் டோக்கியோ அருகே உள்ள மருத்துவ ஆய்வக மையத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உடல் பரிசோதனை நடத்தப்பட்டு வருவதூக அவர் கூறினார் சீனாவுக்கு அடுத்தப்படியாக ஜப்பானில்தான் கரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன